குறித்து பேச்சு நடத்தினார்

டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இந்திய பசிபிக் தீவு நாடுகளின் தலைவர்கள் கூட்டம் நியூயார்க்கில் நடைபெற்றது

இனி விரிவான செய்திகள் தூய்மை இந்தியா திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக பிரதமா் திரு நரேந்திர மோடிக்கு

நிகழ்ச்சியில் பேசிய அவர் மகாத்மா காந்தி உலகில் உள்ள அனைவருக்கும் ஊக்கக்தியாக திகழ்வதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஐ

பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்துகொண்டனர் பிரதமா் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபா் திரு டொனால்டு டிரம்ப நியூயாா்க்கில் சந்தித்து இருதரப்புகள் உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினர் இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீர் பிரச்சனைக்கு விரைவில் இருதரப்பு ரீதியில் தீாவுகாணும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவுடன் அமெரிக்கா விரைவில் வாத்தகம் ஒப்பந்தம் ஒன்றை செய்துகொள்ளும் என்று அவா் கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிராக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கு உறுதியான எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அல்கொய்தா தீவிரவாத இயக்கத்திற்கு பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்பு பயிற்சி கொடுத்ததை அந்நாட்டின் பிரதமர் திரு இம்ரான் ஒப்புக்கொண்டது குறித்து கேட்கப்பட்டபோது இந்த விவகாரத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி உரிய முறையில் எதிர்கொள்வார் என்று குறிப்பிட்டார் ஹூஸ்டனில் இந்தியாவின் பெட்ரோநெட் நிறுவனத்துடன் அமெரிக்காவின் எல்என்ஜி நிறுவனம் மேற்கொண்ட ஒப்பந்தம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்தாா்

இரு தலைவர்களின் சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செயலாளர் திரு விஜய் கோகலே இருநாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வது குறித்து கால அளவு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றார்

இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள வாத்தக பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் எனவும் தற்போது நியூயார்க்கில் உள்ள வாத்தக அமைச்சா் திரு பியூஷ் கோயல் அமெரிக்க வாத்தக பிரதிநிதிகளை சந்தித்து பேச இருப்பதாகவும் திரு விஜய் கோகலே கூறினார் சென்னை கோவை திருச்சி விமான நிலையங்களின் விரிவாகத்திற்கு தேவையான பாதுகாப்புத்துறைக்குச் சொந்தமான நிலங்களை துரிதமாக வழங்கவேண்டுமென்று மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது சென்னை வந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை ஆளுநர் மாளிகையில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று சந்தித்தபோது இந்தக் கோரிக்கையை விடுத்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சென்னை அனகாபுத்தூர் பல்லாவரம் மற்றும் திருச்சியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்டப் பாலங்களை கட்டி முடிப்பதற்கு தேவையான பாதுகாப்பு துறைக்குச் சொந்தமான நிலங்களை விரைவாக தமிழக அரசுக்கு வழங்குவது குறித்தும் மத்திய அமைச்சரிடம் முதலமைச்சர் பேசியதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது நேற்று மாலை இந்திய கடலோர காவல்படை பயிற்சி முடித்தவர்களை பணியில் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய திரு ராஜ்நாத் சிங் மக்களின் பாதுகாப்புக்கும் வலுவான தேச கட்டமைப்பிற்கும் அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார் மும்பை தீவிரவாத தாக்குதல் போன்றவை மீண்டும் நிகழ்த்தப்படாமல் தடுக்க கடலோர காவல்படை தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டார்

தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் இணையதளத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் நேற்று தொடங்கிவைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த இணையதளம் ஹிந்தி குஜராத்தி தெலுங்கு தமிழ் உள்ளிட்ட மொழிகளிலும் மூன்று மாதங்களில் செயல்படும் என்று தெரிவித்தாா் உரிமம் பெற்ற நிறுவனங்களின் பட்டியலும் இதில் வெளியிடப்பட்டிருக்கும் என்றும் போலியான நிறுவனங்களை மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மகாராஷ்ட்டிராவில் கூட்டுறவு வங்கி முறைகேடு தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் அம்மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் திரு அஜீத் பவார் உள்ளிட்டோர் மீது அமலாக்க இயக்குனரகம் வழக்கு பதிவு செய்துள்ளது நிதி மோசுடி தடுப்புச்சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

நா பொதுக்கைச் கூட்டத்தின் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் நேற்று இரவு இந்திய பசிபிக் நாடுகளின் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் ஃபிஜி கிரிபாத்தி மார்ஷல் தீவுகள் பப்புவா நியூகினியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவா்கள் பங்கேற்றனர் இதில் கலந்துகொண்டு பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பசிபிக் தீவு நாடுகளுடன் இந்தியா நெருக்கமாக செயல்பட விரும்புவதாக தெரிவித்தார் பசிபிக் தீவு நாடுகளின் தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்தது இதுவே முதல் முறையாகும் இந்தக் கூட்டத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிகக்தி பேரிடர் மேலாண்மை உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை உணர்ந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதின் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார்

தீவிரவாதத்தை ஒடுக்க உலக நாடுகள் இடையே வலுவாள ஒத்துழைப்பு தேவை என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான செயல் திட்டங்கள் தொடர்பாக ஐ

தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்துகொண்டு பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தீவிரவாதத்திற்கு நிதியளிப்பதை தடுக்கும் நடவடிக்கை குழுவின் செயல்பாடுகளை அரசியல் ஆக்கக்கூடாது என்றார் வெங்காய விலை உயர்வு தற்காலிகமானது என்றும் அதளை அரசு கண்காணித்து வருகிறது என்றும் மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வெங்காய விநியோகத்தில் தற்காலிக தட்டுப்பாடு ஏற்பட்டதாக தெரிவித்தார்

தேவைப்படும் மாநிலங்கள் மத்திய அரசை இதுதொடர்பாக அனுகலாம் என்று அவர் தெரிவித்தார்

இதனை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தமது ட்விட்டர் செய்தியில் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த விருதுக்கு திரு பச்சன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்

செவ்வாய் கிரகத்திற்கு இந்தியா அனுப்பிய மங்கள்யாண் விண்கலம் ஐந்தாண்டுகளை நிறைவு செய்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மங்கள்யாண் ஏராளமான படங்களை எடுத்து இந்திய விண்வெளி மையத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் இது தங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமைந்தது என்றும் இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் திரு கே சிவன் தெரிவித்தார் மங்கள்யாண் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மங்கள்யாண் இரண்டு விண்கலம் குறித்து இஸ்ரோ இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தான் ஆக்கரமிப்பு காஷ்மீரில் நேற்று சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது

பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீா பகுதியில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டோருக்கு முழுவீச்சில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது பாகிஸ்தானின் மேலும் சில பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டது இஸ்லாமாபாத் பெஷாவர் ராவவ்பிண்டி லாகூர் உள்ளிட்ட பாகிஸ்தானின் வட பகுதியில் பல நகரங்களில் நில அதிர்வு ஏற்பட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சி தெரிவிக்கிறது